நாட்டின் ஒவ்வொரு குடிமகனையும் அதிகாரம் பெற்றவர்களாகத் திகழுவதற்கு மத்தியஅரசு உறுதிபூண்டிருப்பதாக பிரதமர் திருநரேந்திர மோடி தெரிவித்துள்ளார்

உள்நாட்டில் தயாரிக்கப்பட்டுள்ள கோவிட் தொற்று தடுப்பூசி பரிசோதனையை மனிதர்களிடம் மேற்கொள்வதற்கான அனுமதி வழங்கப்பட்டுள்ளது

உலகில் குறைந்த மற்றும் நடுத்தர வருமானம் உள்ள நாடுகளின் பயன்பாட்டுக்காக நூறு கோடி கொரோனா தடுப்பு மருந்து கொள்முதல் செய்யப்பட்டுள்ளதாக உலக சுகாதார அமைப்பின் தலைமை இயக்குநர் திரு

இனி விரிவான செய்திகள் நாட்டின் ஒவ்வொரு குடிமகனையும் அதிகாரம் பெற்றவர்களாகத் திகழுவதற்கு மத்தியஅரசு உறுதிபூண்டிருப்பதாக பிரதமர் திருநரேந்திர மோடி தெரிவித்துள்ளார்

பாரதியார் பன்முகத் தன்மை கொண்டவராகத் திகழ்ந்தவர் என்று புகழாரம் சூட்டினார் தேசியத்தையும் தமிழையும் இரு கண்களாக பாரதியார் போற்றி வந்ததாக குறிப்பிட்ட பிரதமர் இந்தியாவின் கடந்த கால பெருமைகள் பற்றிமட்டும் பேசிக்கொண்டிருந்தால் போதாது தொடர்ந்து முன்னேற்றப் பாதையில் செல்வதற்கான செயல்களை வகுக்கவேண்டும் என்று வலியுறுத்தியதாகவும் தெரிவித்தார் அதற்கேற்ற வகையில் மத்தியஅரசு தற்போது செயல்படுவதாகஅவர் கூறினார்

மோடி குறிப்பிட்டார் பாரதியாரின் பாடல் வரிகளையும் திரு மோடி சுட்டிக்காட்டினார் பிரதமர் திரு

ஊக்கமளிக்கும் இந்தியா என்ற கருத்தின் அடிப்படையில் இந்த மாநாட்டில் கருத்துப் பகிர்வுகளும் ஆலோசனைகளும் நடைபெறும் கோவிட் தொற்றால் ஏற்பட்ட பாதிப்புகள் இந்திய பொருளாதாரத்தை மீட்டெடுப்பதற்கு அரசு மேற்கொண்டு வரும் சீர்திருத்தங்கள் போன்றவை இந்த கருத்தரங்கில் விவாதிக்கப்படும் ஒராண்டு நடைபெறும் இந்த மாநாட்டில் உலகம் முழுவதிலுமிருந்து இந்திய வர்த்தகர்கள் பங்கேற்பார்கள் பிரதமர் திரு நரேந்திர மோடி சர்வதேச பருவநிலை மாற்றம் தொடர்பான மாநாட்டில் இன்று உரையாற்றுகிறார் பாரிஸ் ஒப்பந்தம் செயல்படுத்தப்பட்டு ஐந்தாண்டுகள் நிறைவடைந்துள்ள நிலையில் நடைபெறும் இந்த மாநாட்டில் மாசுக் கட்டுப்பாடுகள் கற்றுச் சூழல் சார்ந்த விவகாரங்கள் குறித்து ஆலோசிக்கப்படும்

உலகின் தலைசிறந்த தரமுடையதாக இந்திய ஜவுளி திகழுவதாக மத்திய ஜவுளித்துறை அமைச்சர் திருமதி ஸ்மிருதி இரானி கூறியுள்ளார் கருத்தரங்கில் பேசிய கோவிட் இந்தியா தொற்றைக் சுயசார்பு கட்டுப்படுத்துவதற்கு தரமான முகக்கவசம் மற்றும் முழுக் கவச உடைகள் இந்தியாவில் தயாரிக்கப்பட்டதாக அவர் கூறினார் தற்போது ஆயிரத்து நூறு நிறுவனங்கள் இதனைத் தயாரிப்பதாக தெரிவித்தார்

இந்திய துறைமுக சட்டத்தில் திருத்தம் கொண்டு வருவதற்கான மசோதா குறித்து பொதுமக்கள்கருத்துக்களை தெரிவிக்குமாறு மத்திய துறைமுகம் கப்பல் மற்றும் நீர்வழிப் போக்குவரத்து அமைச்சகம் கூறியுள்ளது இதன்படி சிறந்தமேலாண்மை மற்றும் நிர்வாகத்தை கருத்தில் கொண்டு துறைமுக துறையில் முதலீடுகளை ஈர்ப்பதற்கு வழிவகை செய்யப்பட்டுள்ளது துறைமுக பாதுகாப்பு மாககட்டுப்பாடு துறைமுக செயல்பாடுகளின் நீடித்தவளர்ச்சி ஆகியவற்றை உறுதிசெய்யும் வகையில் மசோதாவில் வழிவகை செய்யப்பட்டுள்ளது இந்திய கடல்சார் மற்றும் துறைமுக துறையில் அரசுமற்றும் தனியார் துறையினரின் முதலீட்டை அதிகரிப்பதற்கும் மகோதா வழிவகுத்துள்ளது இதுகுறித்து கருத்து தெரிவித்த அத்துறைக்கான மத்தியஅமைச்சர் திரு மள்சுக்மாண்ட்வியா தேசிய துறைமுக கட்டமைப்பை உருவாக்குவதற்கு அரசுநடவடிக்கைகளை மேற்கொண்டு வருவதாக கூறினார்

உள்நாட்டில் தயாரிக்கப்பட்டுள்ள கோவிட் தொற்று தடுப்பூசிபரிசோதனையை மனிதர்களிடம் மேற்கொள்வதற்கான அனுமதி வழங்கப்பட்டுள்ளது

புனேயில் தயாரிக்கப்பட்டுள்ள இந்த மருந்து இந்திய உயிரி தொழில்நுட்ப ஆய்வுக்கு உட்படுத்தப்பட்டுள்ளது

குறைந்த விலையில் அதிக அளவு தடுப்பு மருந்துகளை உற்பத்தி செய்யும் அடிப்படையில் இந்த மருந்து தயாரிக்கப்படுகிறது ஏற்கனவே இந்த மருந்து விலங்குகளில் பரிசோதிக்கப்பட்டு வெற்றி பெற்றுள்ளதாக வல்லுநர்கள் தெரிவித்துள்ளனர் உலகில் குறைந்த மற்றும் நடுத்தர வருமானம் உள்ள நாடுகளின் பயன்பாட்டுக்காக நூறு கோடி கொரோனா தடுப்பு மருந்து கொள்முதல் செய்யப்பட்டுள்ளதாக உலக ககாதார அமைப்பின் தலைமை இயக்குநர் திரு

அடுத்த ஆண்டின் ஆறு மாதங்களுக்கு தடுப்பு மருந்து விநியோகம் குறைவாகவே இருக்கும் என்று அவர் தெரிவித்தார் இதனிடையே கோவிட் தொற்றைக் கட்டுப்படுத்துவதற்கு உலகம் முழுவதும் ஒன்றுபட்டு நடவடிக்கை எடுக்கவேண்டும் என்று ஐ நா பொதுச் செயலாளர் திரு அண்டோளியோ குட்டாரஸ் தெரிவித்துள்ளார் நோபல் பரிசு பெறும் விழாவில் காணொளி காட்சி மூலம் கலந்து கொண்ட அவர் பொதுவான எதிரியாக உருவெடுத்துள்ள கொரோனவிலிருந்து மீண்டு வருவதற்கு நாடுகள் ஒன்றுபட வேண்டும் என்றார் உலக மக்களின் நன்மையைக் கருதி இதற்கான முயற்சி மேற்கொள்ளப்பட வேண்டும் என்றார் தடுப்பு மருந்து கண்டுபிடிப்பையும் விநியோகத்தையும் ஒரு போட்டியாக கருதாமல் நாடுகளுக்கிடையேயான மருந்து குறித்த கருத்துப் பகிர்வு அவசியமானதாக கருதப்பட வேண்டும் என்று திரு குட்டாரஸ் வலியுறுத்தியுள்ளார்